வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர்

முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார் மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரப் பணியாளர்களின் கொரோனா தடுப்பு சேவைகளை மக்கள் மதிக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் தலா ஆயிரம் ரூபாய் செலுத்தப்படும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் மேலும் சில தினங்களுக்கு ஊரடங்கு உத்தரவு கடுமையாக்கப் பட்டால் மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டில் சிறுபான்மையினர் உட்பட அனைத்து குடிமக்களின் உரிமைகளுக்கும் உத்திரவாதம் இருப்பதாகவும் இதற்கு எதிராக பொய்த் தகவல் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத சார்பின்மையும் நல்லிணக்கமும் இந்தியாவின் உள்ளார்ந்த உணர்வே தவிர வெறும் அரசியல் நாகரீகம் அல்ல என்றார் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நம் நாட்டில் அனைவரையும் உள்ளடக்கிய கலாச்சாரமே ஒற்றுமைக்கு அடிப்படை என்றும் இந்த ஒற்றுமையை குலைக்கும் நோக்கத்துடன் பரப்ப படும் பொய்ச்செய்திகள் குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் நாடே கொரோனா வைரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஒன்று பட்டு இருப்பதாகவும் இதில் ஜாதி மத பிராந்திய வேறுபாடுகள் எதுவும் இல்லை என்றும் திரு நக்வி கூறினார் புனித ரமலான் மாதத்தில் வீட்டிற்குள்ளேயே வழிபாடுகளை மேற்கொள்ள முஸ்லீம் சமுகத்தினர் மற்றும் மத குரு மார்கள் இணைந்து முடிவு செய்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

கொரோனா சிகிச்சைப் பணிகளில் மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வுடன் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவைகளை மக்கள் மதிக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னையில் கொரோனா வைரஸ் தாக்குதலால் உயிரிழந்த மூத்த மருத்துவர் ஒருவரின் உடலை புதைக்க சிலர் ஆட்சேபனை எழுப்பியது வேதனைக்குரியது என்று டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் உயிரிழந்த கொரோனோ நோயாளிகளின் இறுதிச் சடங்குகளை தடுப்பவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்க்கப்படும் என்று சென்னை மாநாகர காவல்துறை ஆணையர் திரு

கே விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார்

கொரோனா வைரஸ் தாக்குதல் புதுச்சேரியில் நகராட்சிகள் சட்டத்தின் கீழ் தொற்றுநோயாக அறிவிக்கப்பட்டு நோயை பரப்பக் கூடிய பல்வேறு செயல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் அல்லது சளி துப்புதல் முகக் கவசம் அணியாமல் வீடு அல்லது அலுவலகத்தில் இருந்து வெளியே வருதல் முகத்தை மூடிக்கொள்ளாமல் பொது இடங்களில் தும்முதல் ஒருவருக்கொருவர் சமுக இடைவெளியை பராமரிக்க தவறுதல் ஆகியன தடைவிதிக்கப்பட்ட செயல்களில் அடங்கும்

இது குறித்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் அரசு கடும் நிதி நெருக்கடியில் உள்ள நிலையிலும் வேறு சில மாநிலங்களைப் போல அன்றி அரசு ஊழியர்களுக்கு மார்ச் மாதத்தில் முழு சம்பளம் வழங்கப் பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார் மத்திய அரசு வழிமுறைகளின் அடிப்படையில் புதுச்சேரியில் பொது முடக்க உத்தரவின் அமலாக்கத்தில் சில தளர்வுகள் அறிவிக்கப் பட்டதை தொடர்ந்து விவசாய பணிகளும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டப் பணிகளும் தொடங்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார் தொழிற்சாலைகள் மீண்டும் செயல்பட விண்ணப்பித்துள்ள போதிலும் இந்த ஆலைகளில் விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டியிருப்பதால் எவருக்கும் இது வரை அனுமதி அளிக்கப்படவில்லை என்று அவர் மேலும் கூறினார் புதுச்சேரியில் மேலும் சில தினங்களுக்கு ஊரடங்கு உத்தரவு கடுமையாக்கப்படும் பட்சத்தில் மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு உத்தரவில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அரசு மருத்துவ மனைகளில் நோயாளியின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் கொரோனா பாதிப்பு அதிகரிக்கலாம் என அச்சம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார்

வாய்ஸ் கொரோனா நிலவரங்கள் குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று காணொளி காட்சி மூலம் அனைத்து மாநில சட்டப்பேரவைத் தலைவர்களுடன் நடத்திய கலந்துரையாடலில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து கலந்து கொண்டு மாநிலத்தில் அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை எடுத்துக் கூறினார் கொரோனா நிலவரங்களை சமாளிக்க புதுச்சேரி முதலமைச்சர் கோரியுள்ள நிதியை மத்திய அரசிடம் பேசி பெற்றத் தருமாறு மக்களவைத் தலைவரை அவர் கேட்டுக்கொண்டார் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு அரிசி வழங்கும் மத்திய அரசின் திட்டத்தை புதுச்சேரியில் அதிகாரிகள் திட்டமிட்டு காலதாமதப் படுத்துவதாக மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து மத்திய உள்துறை அமைச்சருக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாக அவர் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் வறுமைக் கோட்டிற்கு மேலே உள்ளவர்களுக்கும் அரிசி வழங்குவதற்கான மாநில அரசின் உத்தேசத்திற்கு மத்திய அரசிடம் அனுமதி பெற்றுத் தர துணைநிலை ஆளுநர் தவறினால் மத்திய உள்துறை அமைச்சரை தாம் நேரில் சந்தித்து புகார் செய்ய இருப்பதாக திரு வைத்திலிங்கம் மேலும் கூறினார் புதுச்சேரியில் அவசர காலத்தில் பணிக்கு திரும்ப ரேஷன் கடை ஊழியர்கள் தயாராக இருந்தும் இலவச அரசியை தனியார் மூலம் பாக்கெட் போட்டு வினியோகிப்பது ஏன் என திமுக அமைப்பாளர் திரு

சிவா வினவி உள்ளார் அரசுக்கு ஆதரவு அளித்தாலும் தவறை சுட்டுக் காட்ட திமுக தயங்காது என்றும் அவர் கூறியுள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செயல்பட விடாமல் தடுக்கப்படும் நிலையில் ஆளுநரால் தடை என்று கூறுவதை விட அனைவரும் டெல்லி சென்று குடியரசுத் தலைவரிடம் முறையிடலாம் என்று திரு

சிவா மேலும் கூறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிறுபான்மையினர் உட்பட அனைத்து மக்களின் உரிமைகளுக்கு எதிராக பொய்த் தகவல் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார் மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரப் பணியாளர்களின் கொரோனா தடுப்பு சேவைகளை மக்கள் மதிக்க வேண்டும் என தமிழக ழுதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் தலா ஆயிரம் ரூபாய் செலுத்தப்படும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் மேலும் சில தினங்களுக்கு ஊரடங்கு உத்தரவு கடுமையாக்கப் பட்டால் மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் கேட்டுக் கொண்டுள்ளார்